ரூபாய் நிதி அதுக்கீடு செய்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்தேக்கர் கூறியுள்ளார்

காங்குவார் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய புதிதாக நியமிக்கப்படும் அரசு ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி தவணைகள் இதற்காக பயன்படுத்தப்படும் என்றார்

பிரகாஷ் ஜவ்தேக்கர் வரும் கல்வியாண்டு முதல் அனைவருக்கும் கல்வி தேசிய இடைநிலை பள்ளி இயக்கம் உள்ளிட்டவைகளை ஒருங்கிணைத்து பள்ளிக்கல்விக்கான சிறப்பு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று தெரிவித்தார்

ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் அடுத்த ஐந்தாண்டுகளில் அனைத்து பள்ளி கல்லூரிகளில் கரும்பலகைகளுக்கு பதிலாக மின்னணு பலகைகள் அமைக்கப்படும் என்றார் மாணவிகளுக்கான கல்வி வசதிகளில் பின்தங்கியுள்ள மாவட்டங்களில் கஸ்தூரிபாய் காந்தி உண்டு உறைவிட பள்ளிகள் தரம் உயர்த்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் மமமமம பொன் ராதாகிருஷ்ணன் தரைவழி மின் இணைப்பு மூலம் இயற்கை பேரிடரை சமாளிக்கவும் மின் இழப்பு மற்றும் மின் ஏற்ற இறக்கத்தை தவிர்க்கவும் முடியும் என மத்திய கப்பல் துறை இணை அமைச்சர் திரு

மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை சார்பில் நடைபெறும் இவ்விழாவில் இந்தியாவை உருவாக்குவதற்கான மாணாக்கரின் புதிய கண்டுபிடிப்புகள் காட்சிபடுத்தப்பட உள்ளன

மமமமம அமைச்சரவை கூட்டம் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கான காலக்கெடு இன்றுடன் நிறைவடைய உள்ள நிலையில் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் மாநில அமைச்சர்கள் திரு

வேலுமணி உள்ளிட்டோரும் உயர்அதிகாரிகளும் கலந்துகொண்டனர் வாரியம் அமைக்காத பட்சத்தில் எடுக்கவேண்டிய சட்ட ரீதியான அடுத்தகட்ட நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது

கும்பகோணம் போக்குவரத்துக் கழகம் மற்றும் இந்தியன் எண்ணெய் நிறுவனம் சார்பில் டீசல் செயல் திறனுக்காக சாதனை புரிந்த பணியாளர்களுக்கு பாராட்டு மற்றும் பரிசுகளை அமைச்சர் வழங்கினார்

திருச்சி மலைக்கோட்டை கிளை போக்குவரத்து பணிமனையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் திரு வெல்லமண்டி என் நடராஜன் திருமதி எஸ்

ம க

சென்னையில் இன்று அவர் விடுத்துள்ள அறிக்கையில் மத்திய அரசு மீது தமிழக அரசு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்வதால் எந்த பலனும் கிடைக்காது என்று குறிப்பிட்டுள்ளார் மமமமம திருமாவளவன் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை விரைவில் கூட்ட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு

பெரம்பலூர் அருகே துறைமங்களத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக அரசு மத்திய அரசிற்கு சட்ட ரீதியிலான அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார்

மமமமம ஜல்லிக்கட்டு புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருள்மிகு கருப்பர் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் ஜல்லிக்கட்டு போட்டியை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் இன்று தொடங்கிவைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் திரு கடம்பூர் ராஜு டாக்டர் வி சரோஜா திரு

கருப்பணன் திரு உடுமலை கே ராதாகிருஷ்ணன் திரு வெல்லமண்டி என் நடராஜன் திருமதி எஸ்

மமமமம ரயில் சென்னை எழும்பூர் குருவாயூர் விரைவு ரயில் நாளை இருமார்க்கங்களிலும் கரூர் திண்டுக்கல் வழியாக மாற்றி இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது கல்பட்டிச்சத்திரம் தாமரைப்பாடி இடையே இரட்டை ரயில்பாதை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதன் காரணமாக இந்நடவடிக்கை தாம்பரம் திருநெல்வேலி இடையே நாளை சிறப்பு ரயில் இயக்கபட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது

கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான இலவச பேருந்து பயண அட்டை வழங்கும் முகாம் நடைபெற்று வருகிறது

கிருஷ்ணகிரி மாவட்ட வேளாண் துறை மூலம் ஏற்படுத்தப்பட்டுள்ள பாரம்பரிய விதைகளை சேமிப்பதற்கான தனி அலுவலகத்தில் விவசாயிகள் தங்களிடம் உள்ள பாரம்பரிய விதைகளுக்கு காப்பீடு பெற்றுக்கொள்ளலாம் என மாவட்ட வேளாண் இணை இயக்குனரகம் தெரிவித்துள்ளது